மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் நேபாள் பிரதமர் திரு சர்மா ஒலியும் இணைந்து தொடங்கி வைத்தனர் தில்லி சட்டப் பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுத் தாக்கல் இன்று நிறைவடைந்தது

வகையில் மத்திய அமைச்சர்கள் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர்

நேபாளத்தில் உயிரிழந்த நான்கு சிறுவர்கள் உட்பட எட்டு இந்திய சுற்றுலாப் பயணிகளின் வெளியுறவுத்துறை குடும்பத்தினருக்கு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

செனட் சபையில் இன்று தொடங்குகிறது

பதக்கங்களுடன் பதக்கப் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது இனி விரிவான செய்திகள் அண்டை நாடுகளுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஜோக்பாளி பீரக்நகர் இடையே அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை பிரதமர் நரேந்திரமோடயம் நேபாள் பிரதமர் திரு திரு கே பி சர்மா ஒலியும் இணைந்து காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நேபாளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார் வர்த்தகம் கலாச்சாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய நேபாள் பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி இந்திய அரசுடன் நெருங்கிய ஒத்துழைப்பை அளிக்க தமது அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப் பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுத் தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றுக்கொள்ள வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும் ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு பர்வேஷ் ஹேஷ்மி ஒக்லா தொகுதியில் தமது வேட்புமனுவைத் தாக்கல் செய்தார் தில்லி முன்னாள் சுட்டப் பேரவை உறுப்பினர் திரு முகேஷ் சர்மா விகாஷ்புரி தொகுதியில் போட்டியிடுகிறார்

மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதில் விண்வெளி தொழில்நுட்பம்முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜித்தேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் விண்வெளி தொடர்பான கண்காட்சியை அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார் விண்வெளி தொழில்நுட்பத்தில் மங்கள்யான் சந்தரயான் போன்ற பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியதன் மூலம் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டில் கடந்த ஐந்தாண்டுகளில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டதாக அவர் கூறினார் இரண்டு மாதம் நடைபெறவுள்ள இந்தக் கண்காட்சியை மாணவர்கள் பார்வையிட்டு தங்களது அறிவியல் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் நாட்டின் மிகப்பெரிய எட்டு அறிவியல் திட்டங்களின் தகவல்களை எடுத்துக்கூறும் வகையில் இந்தக் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாட்டில் மின்னனு தொழில்நுட்பம் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மின்னனு மற்றும் தகவல் தொழில்நட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் தேசிய தகவல் மையத்தின் தொழில்நுட்ப மாநாட்டை அவர் இன்று தொடங்கி வைத்துப் பேசினார் நிர்வாகத்தில் சிறந்த மாற்றங்களை உருவாக்கும் திறன் தொழில்நுட்பத்துக்கு உண்டு என்றும் சாமானிய மக்களுக்கும் தொழில்நட்பத்தின் சக்தி சென்றடையும் வகையில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் யூளியள் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அப்பகுதி மக்களின் கருத்துக்களை அறியும் வகையில் மத்திய அமைச்சர்கள் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் அங்குள்ள ராம்பன் மாவட்டத்தில் பயணம் மேற்கொள்ள மத்திய தொழிவாளர் மற்றும் வேலை வாய்ப்புத்துறை இணையமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் திட்டமிட்டுள்ளார் மத்திய அமைச்சர்களான திரு கிரண் ரிஜிஜூ அனுராக் தாக்கூர் மற்றும் நிதின் கட்கரி ஆகியோரும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களின் கருத்துக்களை அறிந்து வருகின்றனர் காஷ்மீரில் உள்ள இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார் மத்திய அமைச்சர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் மற்றும் திரு ரமேஷ் பொக்ரியால் ஆகியோர் காஷ்மீர் பள்ளதாக்கு பகுதியில் நான்கு நாட்கள் சுற்றுப் பயணம் மேற்கொள்ள உள்ளனர்

அகமதாபாத் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் உள்ள நிலம் மற்றும் கட்டடங்கள் இதில் அடங்கும் யுகோ வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கொல்கத்தா சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிற தாக்கல் செய்த குற்றப்பத்திரிக்கையின் அடிப்படையில் தளியார் நிறுவன இயக்குநர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது

நேபாளில் மக்வான்பூர் மாவட்டத்தில் ஹோட்டல் அறையில் உள்ள ஹீட்டரில் இருந்து வாயு கசிந்ததில் இந்தியாவை சேர்ந்த நான்கு சிறுவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து காத்மாண்டுவில் எமது செய்தியாளரிடம் பேசிய அந்நாட்டு காவல்துறை செய்தித் தொடர்பாளர் திரு சைலேஷ் தாபா ஷேத்ரி ஹீட்டரில் கசிந்த வாயு வை சுவாசித்தத்தில் அவர்கள் மயக்க நிலையை அடைந்ததாக கூறினார் பின்னர் சிகிச்சைக்காக மருத்துவமளையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் உயிரிழந்து விட்டதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே நேபாளில் இந்திய சுற்றுவாப் பயணிகள் எட்டு பேர் உயிரிழந்ததற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நேபாளில் உள்ள இந்திய துதரகம் மூலம் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவிடும் வகையில் தூதரக அதிகாரிகள் மருத்துவமனையில் முகாமிட்டுள்ளதாகவும் கூறினார்

அவருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் குழு பிரேசில் இந்தியா நட்புறவு குழுவின் தலைவர் உயரதிகாரிகள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வர உள்ளனர்

நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் தொடர்பான உறுதியை இந்திய அரசியலமைப்பு சுட்டம் வழங்குகிறது சிறு விவசாயிகள் பயனடையும் வகையில் பல்வேறு வேளாண் திட்டங்களை செயல்படுத்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு உரையாற்றிய அவர் நாட்டில் வேளாண் சார்ந்த பொருளாதார இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகைளை வலுப்படுத்தம் வகையில் முக்கிய முடிவுகளை அரசு எடுத்து வருவதாக கூறினார் சிறு விவசாயிகள் அரசின் திட்டங்களை பெற்று பயனடையும் வகையில் பல்வேறு முயற்சிகள் திறன்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் க்கு எதிரான தசூதி நீக்கம் தொடர்பான விசாரணையை அந்நாட்டு செனட் சபை தொடங்கியுள்ளது அந்நாட்டு ஜனநாயக நடைமுறை வரலாற்றில் அமெரிக்க அதிபருக்கு எதிரான விசாரணை செனட் சபையில் நடைபெறுவது இது மூன்றாவது முறையாகும்

இதற்கு முன்னர் அந்நாட்டு முன்னாள் அதிபர்கள் திரு ஆண்ட்ரூ ஜான்சன் மற்றும் திரு பில் கிளிண்டன் ஆகியோர் இதேபோன்ற விசாரணையை எதிர் கொண்டனர் முன்னாள் அதிபர் திரு ரிச்சர்ட் நிக்ஸன் அதிபர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவர் மீதான விசாரணை நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முதலில் தேசிய இளையோர் விளையாட்டு போட்டிகள் குறித்த செய்திகள்